கூறியுள்ளார்

தகுதிப் பெற்றள்ளனர்

இனி விரிவான செய்திகள் முன்னாள் பிரதமர்களுக்கான அருங்காட்சியம் ஏற்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் முன்னாள் பிரதமர் சந்திரசேகர் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார் இதுகுறித்து முன்னாள் பிரதமர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தாம் அழைப்பு விடுத்து விவாதிக்க உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் தீவிரவாத தடுப்புச் சுட்டத் திருத்த மசோதா தவறாக பயன்படுத்தப்படமாட்டாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இன்று மக்களவையில் இந்த சட்டத்திருத்த மசோதா விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார் தீவிரவாதத்தை வேரோடு அகற்றுவதற்காக இந்த திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கெரிவிக்கார் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்படும் நபரை தேவைப்பாட்டால் தீவிரவாதி என்று அறிவிப்பதற்கு இந்த திருத்தங்கள் உதவிடும் இந்த மசோதா மீதான வாக்கெடுப்புக்கு முன் காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் இந்த சட்டத்திருத்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது

இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் ஆதார் சட்டத்திருத்த மசோதாவிற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார்

வருமான வரி தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரி ஏய்ப்பு செய்பவர்களை தடுக்க முடியும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் வருமான வரி தொடர்பான இதழ் இஒன்றையும் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார் இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நாமக்கல்லில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகளை தடுப்பதற்கான நெறிமுறைகளை வலுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் நிலையிலான குழுவை மத்திய அரசு மாற்றி அமைத்குள்ளது இதன்படி புதிய குழுவில் மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா திருமதி நிர்மவா சீதாராமன் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் திருமதி ஸ்மிருதி இரானி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் தேசிய வரைவுக் கல்விக் கொள்கையை அரசியல் ஆக்க வேண்டாம் என்று பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் கேட்டுக்கொண்டுள்ளார் இன்ற துத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெளிநாடுகளுக்கு சவால் விடும் வகையில் இந்த வரைவு கல்விக் கொள்கை அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார் தமிழகத்திற்கு தேவையான ரயில் திட்டங்களை கொண்டுவருவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் மோட்டார் வாகன சுட்டத்திருத்தம் மாநில உரிமைகளை பாதிக்காது என்றும் அவர் தெரிவித்தார் சாலை விபத்துகளை தடுக்கும் நோக்கில் தான் இது கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் கூறினார் பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசால் தடுப்பணை கட்டப்பட்டு வருவதை தடுத்து நிறுத்திட உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறத்தியுள்ளார் இத்தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை திருவள்ளுர் வேலூர் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்கள் இந்த தடுப்பணையால் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார்

இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் இந்த இடஒதுக்கீடு சமூகநீதிக்கு எதிரானது என்று குறிப்பிட்டுள்ளார் பாரத் ஸ்டேட் வங்கியின் எழுத்தர் தேர்வு முடிவுகள் இதனை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் திரு முத்தரசன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் பாமக இளைஞர் அணித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் இதே கருத்தை தெரிவித்துள்ளார் சந்திரயாள் இரண்டின் சுற்று வட்டப்பாதையை அதிகரிக்கும் பணி இன்று வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது இதபோன்ற அடுத்த பணி நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இவ்வாறு படிப்படியாக அதன் சுற்றுப்பாதையின் தூரத்தை உயர்த்தி பூமியின் இருப்பில் இருந்து நகர்த்தி வெளியேற்றவும் நிலவின் திசைநோக்கி அதனை பயனிக்க வைக்கவும் மேலும் நான்கு முறை இவ்வாறு சந்திரயானில் உள்ள இன்ஜின் எரிபொருளை அவர்கள் இயக்க உள்ளார்கள்

மாணவர்களுக்கான விலையில்லா மடிக்கணினி மற்றும் மிதிவண்டி திட்டம் நிறுத்தப்பட மாட்டாது என்று பள்ளிக் கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார்

மாணவர் எண்ணிக்கை காரணம் காட்டி எந்தவொரு பள்ளியை மூடும் திட்டமும் இல்லை என்றும் அவர் கூறினார் மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார் கால்நடை மருத்துவப் படிப்பு மாணவர் சேர்க்கைகான கலந்தாய்வு நாளை சென்னையில் தொடங்குகிறது

வாய்ஸ் பைட் புவியரசன் விநாடிகள் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வெப்ப சலனத்தின் காரணமாக நாகை திருவாருர் தஞ்சாவூர் காரைக்கால் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை விருதுநகர் இராமநாதபுரம் வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமுட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒருசில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மாவட்ட செய்திகள் சேலம் அருகே சிவதாபுரம் பகுதியில் தடைசெய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை தயாரித்து வந்த ஆலைக்கு மாநகராட்சி அதிகாரிகள் கீல் வைத்தனர்

நாமக்கல்லில் ஹெல்மெட் அணிவது குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர் திருவள்ளுரையடுத்த மணவாளநகரில் செயல்பட்டு வரும் தளியார் மனநல காப்பக்கத்தில் உள்ளவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் இன்று வழங்கினார்

விளையாட்டுச் செய்திகள் ஜப்பான் ஒபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றம் பிரனாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்